அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகூறயுள்ளாா்

பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் இடையேசமீபத்தில் எந்ததொலைபேசிஉரையாடலும் நடைபெறவில்லைஎன்றுமத்தியஅரசுகூறியுள்ளது

அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாகஅவர் அனைத்தமாநிலமுதலமைச்சர்களுடன் கலந்துரையாடினார் அந்தந்தமாநிலங்களில் தற்போதுள்ளநோய்த்தொற்றின் விவரங்களைஅவர் கேட்டறிந்தார்

இந்தியாவில் இந்நோய்த்தொற்றுஉருவானபின்னர் நோயாளிகளின் எண்ணிக்கைஒரேநாளில் பெரியஅளவில் அதிகரித்து இருப்பது இதுவேமுதன்முறையாகும்

இதற்கிடையே இந்நோய்த்தொற்றுக்கானபரிசோதனைவசதிகளை இந்தகுழுமம் அதிகரித்துவருகிறது தகுதிவாய்ந்தஅரசுமற்றும் தனியார் ஆய்வகங்களுக்குதொடர்ந்து அங்கீகாரம் அளித்துவருகிறது

நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் குறித்துஅவர் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் வீரேந்திரகுமார் சிறந்தசட்டமன்ற இவ நாடாளுமன்றஉறுப்பினராகசெயல்பட்டவர் என்றும் ஏழழமற்றும் ஒடுக்கப்பட்டமக்களின் குரலைமக்கள் மன்றங்களில் எதிரொலித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்துவாடும் குடும்பத்தினருக்கும்நண்பா்களுக்கும் தமதுஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இடம்பெயர்ந்ததொழிலாளர்கள் தங்களுடையசொந்தஊர்களுக்குசெல்லரயில்வேதினந்தோறும் ஷ்ராமிக் சிறப்பு ரயில்களை இயக்கிவருகிறது

எடப்பாடிபழனிசாமிநாளைமருத்துவநிபுனர்களுடன் ஆலோசனைநடத்துகிறார் தலைமைச் செயலகத்தில் இருந்துகாணொலிகாட்சிவாயிலாக இந்தஆலோசனையைநடத்தஉள்ளதாகஅரசுவட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

எடப்பாடிபழனிசாமிகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைத்தாா்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

மருந்துகண்டுபிடிக்காததற்போதையசூழலில் பொதுமக்கள் உரியமுன்னெச்சரிக்கையுடன் நடந்துகொண்டால் நோய்த்தொற்றிலிருந்துவிடுபடலாம் என்றுகூறினாா் இந்நோய்த்தொற்றைதடுக்கமருத்துவர்களின் வழிகாட்டுதலுடன் அரசுசெயல்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பொதுஇடங்களுக்குசெல்லும் போதுகட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் சமூக இடைவெளியைபராமரிக்கவேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்

இது தொடர்பாகஅவர் நேற்றவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைகண்காணித்துவிரைவுபடுத்த ஏழு மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுகளப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகக் கூறியுள்ளார் மேலாண்மைதிட்டங்களைசிறப்பானமுறையில் இதுபோன்றநீர் செயல்படுத்திவரும் மாநிலஅரசைபாராட்டமனமில்லாதஎதிர்க்கட்சித் தலைவர் குறைகூறுவதுஒன்றையேதலையாயபணிஎன்றுசெயல்பட்டுவருகிறார் என்றுதிருகாமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் அமெிக்கஅதிபர் டொனால்டுடிரம்ப்புக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் இடையேசமீபத்தில் எந்ததொலைபேசிடரையாடலும் நடைபெறவில்லைஎன்றுமத்தியஅரசுகூறியுள்ளது இந்தியாவுக்குசமீபகாலமாகநடைபெற்றுவரும் எல்லைதாவாகுறித்துபிரதமா் சீனாவுடன் திரு நரேந்திரமோடியுடன் தாம் பேசியதாகசுமீபத்தில் அமெிக்கஅதிபர் டொனால்டுடிரம்ப் திரு செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் மேலும் எல்லைப்பிரச்சினையைதீர்க்க இரு நாடுகளுக்கிடையேமத்தியஸ்தம் செய்யதயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதையடுத்துஅரசு இந்தவிளக்கத்தைஅளித்துள்ளது